கட்டுமானநிறைவுச் சான்றிதழ் பெற்றபிறகுவிற்பனைசெய்யப்படும் கட்டடங்களுக்கு ஜிஎஸ்டி வரிகிடையாதுஎனமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

காவிரிஆணைத்திற்குமுழநேரத் தலைவரைநியமிக்கமத்தியஅரசுக்குஉத்தரவிடக் கோரிதமிழகஅரசுஉச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளது

இளைஞர்கள் சுயநலமின்றிபணியாற்றமுன்வரவேண்டும் எனஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் கேட்டுக் கொண்டுள்ளார் உலகக்கோப்பைஹாக்கிப்போட்டியின் காலிறுதிஆட்டத்திற்கு இந்தியாதகுதிபெற்றுள்ளது

இனிவிரிவானசெய்திகள் வெளியேயும் சட்டமன்ற நாடாளுமன்றுப்பினர்கள் அவைக்குஉள்ளேயும் எவ்வாறுசெயல்படவேண்டுமென்பதுதொடர்பானநடத்தைவிதிகள் குறித்து அரசியல் கட்சிகளிடையேஒருமித்தகருத்துஉருவாக்கப்படவேண்டும் எனகுடியரசுதுணைத் தலைவர் திருவெங்கய்யநாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்றுகுடியரசுதலைவர் திருராம்நாத் கோவிந்தின் அடங்கிய நூல்களைவெளியிட்டுப் பேசியஅவர் இதுபோன்றவிதிமுறைகள் வகுக்கப்படாவிட்டால் மக்கள் அரசியல் நடவடிக்கைகள் மீதானநம்பிக்கையை இழக்கநேரிடும் என்றார் குடியரசுதலைவர் திருராம்நாத் கோவிந்த் உள்ளார்ந்தவளர்ச்சிமற்றும் ஒடுக்கப்பட்டமக்களுக்காககுரல் கொடுத்துவருவதாகவும் திருவெங்கய்யநாயுடு குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்கா இடையிலானராணுவஒத்துழைப்பைமேலும் முன்னெடுத்துச் செல்ல தமதுஅமெரிக்கப் பயணம் பயன்படும் எனபாதுகாப்பு அமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்துள்ளார் ஐந்துநாள் அமெரிக்கப் பயணத்தின் நிறைவாகநேற்றுஅவர் ஹவாய் தீவில் உள்ள இந்தோ பசிபிக் படைப் பிரிவின் தலைமையகத்தைப் பார்வையிட்டார்

இந்தவிவகாரத்தில் இருநாடுகளும் குறிப்பிடத்தக்கமுன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இத்தொடர்பாகபாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கானின் கருத்துக்குபதிலளித்துள்ளபிபின் ராவத் பாகிஸ்தான் மும்பைதாக்குதலில் தீவிரவாதகள் ஈடுபட்டதைஅந்நாடுஒப்புக் கொண்டிருப்பதுவரவேற்கத்தக்கதுஎன்றார் இந்தவிவகாரத்தில் யாரிடமிருந்தும் எந்தஒருவிளக்கத்தையும் இந்தியாஎதிர்பார்க்கவில்லைஎன்றும் அவர் கூறியுள்ளார்

இதுதொடர்பாகநிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளவிளக்கத்தில் நிறைவுச் சான்றிதழ் பெறாமல் விற்பனைசெய்யப்படும் கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு ஜிஎஸ்டி வரிபொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தள்ளாட்சிஅமைப்புகளின் செயல்பாட்டில் மத்தியஅரசுதலையிடுவதாககாங்கிரஸ் கட்சிகுற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் நேற்றுபத்திரிகைநிகழ்ச்சிஒன்றில் பேசியகாங்கிரஸ் மூத்தத் தலைவர் திருகபில்சிபல் இதுபோன்றஅமைப்புகளின் பதவிகளில் உயர் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களைமத்தியஅரசு புகுத்திவருகிறதுஎன்றார் இத்தகையப் போக்குஆபத்தானதுஎன்றும் ஜனநாயகத்திற்குஆரோக்கியமற்றதுஎன்றும் அவர் குறிப்பிட்டார் அமலாக்கத்துறைபோன்றவிசாரணைஅமைப்புகளைமத்தியஅரசுஅரசியல் மேலும் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்குபயன்படுத்துவதாகவும் திருகபில்சிபல் கூறினார் நாட்டில் பேரழிவுகளைஏற்படுத்தக் கூடிய வளர்ச்சித் தேவையில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார் சட்டவிரோதபணபரிமாற்றம் தொடர்பாகபதிவு செய்யப்பட்டுள்ள இரண்டுவழக்குகளின் அடிப்படையிலேயேராபர்ட் கூட்டாளிகளிடம் வதேராவின் அமலாக்கத்துறையினர் சோதனைநடத்தியிருப்பதாகஅதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிக்கானேர் நிலஒதுக்கீடுமுறைகேடுமற்றும் தலைமறைவாகஉள்ள ஆயுதத் தரகர் சஞ்சய் பண்டாரிமீதுதொடரப்பட்டவழக்குகளின் அடிப்படையிலேயே இந்தசோதனைநடத்தப்பட்டுள்ளதாகஅவர்கள் கூறியுள்ளனர்

சுயநலமின்றிபணியாற்றமுன்வரவேண்டும் எனதமிழகஆளுநர் இளைஞ்கள் திருபன்வாரிலால் புரோஹித் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் நேற்றுநடடபெற்றபாரதியார் விழாவில் பேசியஅவர் தமதுவீரவசனங்கள் மூலம் தமிழ்க் கவிஞர்களுக்குமுன்னோடியாகத் திகழ்பவர் பாரதியார் என்றார் மகாகவியின் கவிதைகள் முற்போக்கானசீர்திருத்தலட்சியங்களைவெளிப்படுத்துவதாகஉள்ளனஎன்றும் ஆளுநர் குறிப்பிட்டார்

காவிரிஆணைத்திற்குமுழுநோத் தலைவரைநியமிக்கமத்தியஅரசுக்குஉத்தரவிடக் கோரிடச்சநீதிமன்றத்தில் தமிழகஅரசுமனுதாக்கல் செய்துள்ளது

எனவே சுதந்திரமானநபரைகாவிரிஆணையத்தின் முழுநேரத் தலைவராகவும் அந்தஆணையத்திற்கானமுமுநேரஉறுப்பினர் களையும் நியமிக்கஉத்தரவிடுமாறும் தமிழகஅரசுகோரியுள்ளது மேகதாதுஅணைவிவகாரம் குறித்துகாங்கிரஸ் நாடாளுமன்றக் தலைவர் குழுத் திருமதிசோனியாகாந்தியிடம் வலியுறுத்த இருப்பதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தில்விசெல்லும் முன்பாகசென்னைவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மதவாதத்திற்குஎதிராகவலுவானகூட்டணிஅமைக்கப்படும் என்றார் நாளைநடைபெறும் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதுபற்றிவிவாதிக்க இருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறினார் இருவரிச்செய்திகள் மெக்ஸிகோநாட்டைச் சேர்ந்தவனீஷாபோன்ஸி டி லியோன் உலகஅழகிப் பட்டத்தைவென்றுள்ளார்

நாகைமாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டமீனவகிராமங்களில் நடைபெற்றுவரும் சீரமைப்புப் பணிகளைமக்கள் நல்வாழ்வுத்துறைசெயலாளர் திரு ஜெ ராதாகிருஷ்ணன் ஆய்வுசெய்துள்ளார் திறன் மேம்பாட்டுகவுன்சில் திட்டத்தில் பதிவு செய்துமுறைகேடாகபணம் பெற்ற ஜவுளிஆலைகள் மீதுநடவடிக்கைஎடுக்கப்படும் என்று இக்கவுன்சிலின் தலைவர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார்

சாலைகள் நடைபாதைகளைமறித்துவைக்கப்பட்டுள்ளஅரசியல் கட்சிகளின் மற்றும் கொடிகம்பங்களைஅகற்றுமாறுஉள்ளாட்சிஅமைப்புகளுக்குசென்னஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இன்றுநடைபெறும் ஆட்டங்களில் மலேஷியா ஜெர்மனியையும் நெதர்லாந்து பாகிஸ்தானையும் எதிர்த்துகளமிறங்குகின்றன